ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் அரசியல் சாசன சுட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது

திரு பன்வாரிலால் புரோஹித் சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார்

நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இந்த மசோதா நிறைவேறியதை அடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர் கையெழுத்திட்டதும் சட்டமாக்கப்படும் முன்னதாக இந்த மசோதாவை நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு அறுப்ப வேண்டுமென்று திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி கொண்டு வந்த திருத்தம் நிராகரிக்கப்பட்டது

ஒட்டெடுப்பின்போது இந்திய கம்யூனிஸ்ட் ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்

இந்த மசோதாவால் ஷெட்யூல்டு வகுப்பு பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இட ஒதுக்கீட்டில் எந்தப் பிரச்னையும் ஏற்படாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார்

இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் இம்மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்த உறப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் எதிர்பார்த்ததை விட அதிக ஆதரவு மசோதாவுக்கு கிடைத்திருப்பதாகவும் கூறினார் நாட்டிலுள்ள அனைத்து பகுதி மக்களும் வளர்ச்சி பெற வேண்டுமென்று கனவு கண்ட அரசியல் சாசனத்தை உருவாக்கிய சிற்பிகளுக்கும் விடுதலைப் போராட்ட வீரர்களுக்கும் புகழஞ்சலி செலுத்துவதாக இந்த அரசியல் சாசன சட்டத்திருத்த மசோதா அமைந்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் எதிர்க்கட்சிகள் தங்களது சுயநலனுக்காக மக்களை பிளவுபடுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ஆக்ராவில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து வாய்ப்புக்களும் கிடைப்பதை உறுதி செய்ய தமது அரசு விரும்புவதாக கூறினார் எதிர்க்கட்சிகளின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதை நாட்டு மக்கள் முறியடிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் எதிர்க்கட்சிகள் தங்கள் நலனை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரே கூட்டணி என்ற பேச்சை தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் சில கட்சிகள் செயல்படுவதாக பிரதமர் மறைமுகமாக தெரிவித்தார் முன்னதாக நான்காயிரத்து நாறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பு காரணமாக இஸ்லாமிய பெண்களின் திருமண உரிமை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்படவில்லை இந்த மசோதாவை அவையின் தெரிவுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டுமென்று எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இம்மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை ஒருநாள் நீட்டிக்கப்பட்ட மாநிலங்களவைக் கூட்டம் நேற்று இட ஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்ட பின்னர் மீண்டும் அவை கூடும் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டது சுற்றுவாத்துறையில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளதாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கூறியிருக்கிறார்

அகில இந்திய வானொலி ஏற்பாடு செய்துள்ள கவி சம்மேளனத்தை மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று சென்னையில் தொடங்கி வைக்கிறார்

நாடு முழுவதிலிருந்தும் கவிஞர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

திமுக மற்றும் அமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மலு நேற்று நீதிபதி ஏ கே சிக்ரி தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் விசாரணை இன்றும் தொடரும் என்று தெரிவித்தனர் திமுக ஆட்சிக்கு வந்தால் செல்வி ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி அவரது மரணத்திற்கு சதிச்செயல் காரணமாக இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் தஞ்சாவூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உடல்நவம் குன்றி தனியார் மருத்துவமனையில் ஜெயலலிதா சிகிச்சை பெற்றபோது முறையான மருத்துவ அறிக்கைகள் வெளியிடப்படவில்லை என்றார் திமுக தலைவர் கருணாநிதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தபோது நாள்தோறும் அவரது உடல்நிலை குறித்த மருத்துவ அறிக்கைகள் முறைப்படி மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இருவரிச் செய்திகள் ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் விலகும் மசோதா மீது அந்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டுவந்த திருத்தம் நிறைவேறியதை அடுத்து பிரதமர் திருமதிதேரேஸா மே ஒருவாரத்திற்குள் மாற்றுத் திட்டத்தை தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் போகோஹாரம் தீவிரவாதிகளின் வன்முறைக்கு பயந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது இருப்பிடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் ஹரியானா மாநிலம் இந்த் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீப் சுர்ஜிவாவா வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் மக்களவைத் தேர்தல் தொகுதிப் பங்கீடு தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் புதுதில்லியில் நேற்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியை சந்தித்துப் பேசினார்

புனேயில் நேற்று கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுக்களை தொடங்கி வைத்து அவா் பேசினார்